எடப்பாடி கே

நீட் நுழைவுத்தோ்வு தொடா்பான சட்டமுன்வடிவுகளை நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அனுப்புவதற்கான அதிகாரம் தமிழகத்திற்கு இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் திரு

ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் உத்தேசம் மத்திய அரசிற்கு இல்லை என்று ரயில்வே அமைச்சர் திரு

உலக கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே தடைபட்ட முதல் அரையிறுதி ஆட்டம் தொடா்ந்து இன்று நடைபெறுகிறது

எடப்பாடி கே

வி

சட்டப்பேரவையில் இன்று இதுதொடா்பாக சிறப்பு கவனஈா்ப்பு தீர்மானத்தை கொண்டுவந்து பேசிய எதிர்கட்சித்தலைவர் திரு

இதற்கான காரணம் என்ன என்று கேட்டு உடனடியாக தமிழக அரசு மத்திய சட்டத்துறைக்கு கடிதம் அனுப்பியதாகவும் அதற்கு இதுவரை பதில் கிடைக்காத காரணத்தால் மசோதாக்களை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்புவதற்கான அதிகாரம் இன்னமும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு ஸ்டாலின் நேற்று முன்தினம் நீட் தொடா்பான விளக்கம் கேட்ட பிறகுதான் கடிதம் வந்த விஷயத்தை அவைக்கு தெரியப்படுத்தி இருப்பதாகவும் அதை ஏன் உடனடியாக அவையின் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார்

இதனை தொடா்ந்து நீட் நுழைவுத்தோ்வு விசயத்தில் முறையான விளக்கம் தராததை கண்டித்து திரு ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுகவினா் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அதற்கு பதில் அளித்த சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு

காங்கிரஸ் கட்சியின் கடந்த தேர்தல் அறிக்கையிலும் இது வலியுறுத்தப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார் அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் நீட் பிரச்சினையில் அரசியல் வேண்டாம் என்று நீதிமன்றமே தெரிவித்திருப்பதாகவும் படித்துக்கொண்டிருக்கும் மாணவர்களை குழப்பத்திற்கு உள்ளாக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்

வி

இந்நிலையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் ஏதோ தெரிவிக்க முற்பட்டனர்

குடும்ப அட்டை மாணவரின் இருப்பிட சான்று பெற்றோரின் கல்வி சான்று போன்ற அனைத்தையும் பரிசீலித்த பிறகே தமிழக அரசு ஒதுக்கீட்டில் மாணாக்கருக்கு இடம் அளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் விவசாயம் சார்ந்த பகுதிகளில் கிடாரி கன்றுகளையும் பால் உற்பத்தி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் பசு கன்றுகளையும் விரும்புவதால் உதகை கால்நடை விந்து உற்பத்தி நிலையத்தில் விந்து பாலினம் பிரிக்கும் வசதி நாற்பத்து ஏழரை கோடி ருபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருப்பதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு

ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் மாங்காடு கொளப்பாக்கம் ஆகிய வருவாய் குறு வட்டங்களை இணைத்து புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் என்று மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

இசைப்பள்ளிகளை சமுதாயக்கல்லூரிகளாக மேம்படுத்தி பரதநாட்டியம் கா்நாடக இசை போன்றவற்றை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தமிழ் ஆட்சிமொழி பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு